இந்தியாவில் நூற்றாண்டு காலமாக பின்பற்றப்பட்டு வரும் ஒருங்கிணைப்பு மற்றும் மனிதநேயப் பண்புகள் அடிப்படையிலேயே இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சேலம் உருக்காலையை தொடர்ந்து வாபகரமாக இயக்குவது குறித்து பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக மத்திய எஃகுத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இன்று அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டது

குடியுரிமை சுட்டத் திருத்த மசோதா மக்களவையில் நள்ளிரவில் நிறைவேறியது

மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு

அனைத்து மக்களும் சட்டத்தின்முன் சமம் என்பதைத்தான் இந்தச் சுட்டப்பிரிவு எடுத்துக் காட்டுவதாக குறிப்பிட்ட அவர் இந்த சுட்டப் பிரிவுக்கு திருத்தம் கொண்டுவரக்கூடாது என எந்த அம்சமும் அதில் இல்லை என்றும் தெரிவித்தார் மேலும் குடியுரிமை சட்டத்திருத்தம் சிறுபான்மையினருக்கு எதிரானது அல்ல என்று உறுதிபட குறிப்பிட்ட திரு அமித் ஷா லால்பகதூர் சாஸ்திரி சிறிமாவோ பண்டார நாயகே ஒப்பந்தத்தின்படி இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டிருப்பதாகவும் குட்டிக்காட்டினார் முன்னதாக இந்த மசோதாவில் இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்கள் சேர்க்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக வெளிநடப்பு செய்தது இந்தியாவில் நூற்றாண்டு காலமாக பின்பற்றப்பட்டு வரும் ஒருங்கிணைப்பு மற்றும் மனிதநேய மீதான நம்பிக்கையின் அடிப்படையிலேயே குடியுரிமை சட்டத்திருத்த பண்புகள் மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மக்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் மசோதாவிற்கு ஆதரவளித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மசோதா மீதான விவாத்திற்கு பதிலளித்தபோது மசோதாவின் அனைத்து அம்சங்கள் குறித்தும் சிறப்பான முறையில் விளக்கம் அளித்ததற்காக உள்துறை அமைச்சர் திரு

கப்பல் உடைப்புத் தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதோடு இத்தொழிலில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைமுறைகள் பின்பற்றப்படுவது உறுதி செய்யப்படும் என மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் நேற்று கப்பல் மறுகழற்சி மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய அவர் நச்சுக் கழிவுகளை கொட்டும் மையமாக இந்தியாவை மாற்ற ஒருபோதும் அனுமதிக்கப்படாது என்று உறுதிபடக் கூறினார் அமைச்சரின் பதிலுரைக்குப் பிறகு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது ஏற்கனவே மக்களவையில் இந்த மசோதா நிறைவேறிய நிலையில் தற்போது மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பதை அடுத்து இது விரைவில் சட்டமாக்கப்படவுள்ளது பருவநிலை மாற்றம் போன்ற சவால்களுக்கு தீர்வு காண கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் வலியுறத்தியுள்ளார் லக்னோ இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் தேசிய தலைமைப்பண்பு விருதுகளை வழங்கிப் பேசிய அவர் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்றார் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் சுகாதாரம் கல்வி மகளிருக்கு அதிகாரமளித்தல் சமூக நீதி போன்ற துறைகளில் இந்தியா அபரிமிதமான வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நம் நாட்டின் ஜனநாயக அமைப்புகளின் செயல்பாடு பொருளாதார வலிமை அறிவியல் திறமை கலாச்சாரம் மற்றும் பன்முகத் தன்மையை உலக நாடுகள் அறிந்திருப்பதாகவும் அவர் கூறினார் எனினும் இபற்கை வளங்களை பாதுகாப்பது சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வது போன்றவற்றிற்கு கூட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் எனவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் வருங்காலத்தில் நாட்டின் சிறந்த தலைவர்களை உருவாக்க ஐஐஎம் போன்ற கல்வி நிறுவனங்களால் மட்டுமே முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார்

சமூக அவலங்களைப் போக்க அரசியல் உறுதிப்பாடு தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார் இதுவரை வீட்டை விட்டு வெளியே செல்லும் பெண்கள் கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது சிறுவர்களையும் கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்தவேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு வெங்கைய நாயுடு கூறினார் சேலம் உருக்காலையை தொடர்ந்து லாபகரமாக இயக்குவது குறித்து தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பேசுவதற்கு தயாராக இருப்பதாக மத்திய எஃகு துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் மக்களவையில் நேற்று இப்பிரச்சினை குறித்து பேசிய திமுக மக்களவைக் குழுத் தலைவர் திரு

சேலம் உருக்காலை தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனமாகவே இயங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் உருக்காலை தொடர்பாக எந்தவொரு முடிவும் எடுக்கும் முன்பாக சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொழிலாளர்கள் மற்றும் ஆலைக்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுடனும் கலந்து பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இதற்குப் பதிலளித்த அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இப்பிரச்சினை குறித்து திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி ஏற்கனவே பலமுறை தம்மை சந்தித்து கோரிக்கை வைத்திருப்பதாக கூறினார் எனவே இதுதொடர்பான ஆலோசனைகளை ஏற்றுக் கொள்ள தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் உடன்படிக்கையை செயல்படுத்துவதில் ஐநா பருவநிலை மாற்ற மாநாடு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என மத்திய கற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக் கொண்டுள்ளார்

மத்தியப் பல்கலைக் கழகங்களில் கட்டணத்தை உயர்த்தும்படி மத்திய அரசு எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக் கழக கட்டண உயர்வை எதிர்த்து மாணவர்கள் நடத்திவரும் போராட்டம் குறித்து மக்களவையில் எழுத்துபூர்வமாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அளித்த பதிலில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் சுகாதாரத் துறையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் கூறியுள்ளார் திருவள்ளூரில் தனியார் மருத்துவமனையை திறந்து வைத்துப் பேசிய அவர் சுகாதாரத் துறையில் மகாராஷ்ட்ர மாநிலம்தான் இதுவரை சிறந்து விளங்கியது என்றார் ஆனால் தற்போது மகாராஷ்ட்ராவை விட சுகாதாரத் துறையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார்

மொத்த விற்பனையாளர்களுக்கான இருப்பு அளவு தொடர்ந்து நீடிக்கும் என்று அறிவித்துள்ளது கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வர் ஆலயத்தில் இன்று அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டது

இன்று அதிகாலை ஆலயத்தில் பானி தீபம் எற்றுப்பட்டது

இன்று மாலை ஆலயுத்தில் உள்ள தீப தரிசன மண்டபத்தில் பஞ்ச மூத்திகள் எழுத்தருள ஆப்போது ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே ஒரு நிமிடம் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் அர்த்த நார்ஸ்வார் காட்சி தர்

இருவரிச் செய்திகள் வடகொரியாவின் அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு சபையை இந்த வாரம் கூட்டுமாறு அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளிப்பதை பாகிஸ்தான் நிறத்திவிட்டாலே ஆப்காளிஸ்தான் போர் சில வாரங்களுக்குள் முடிவுக்குள் வரும் என அமெரிக்கா செனட் சபை உறுப்பினர் திரு

இலங்கை உளவு அமைப்பான எஸ்ஐஎஸ் தலைவராக அந்நாட்டு ராணுவத்தின் முன்னாள் உளவுப் பிரிவு இயக்குநர் பிரிகேடியர் சுரேஷ் சலாய் நியமிக்கப்பட்டுள்ளார்

ரமணா தலைமையிலான அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது

நேற்று நடைபெற்ற குத்துச்சண்டைப் போட்டியில் மட்டும் இந்திய வீரர் வீராங்கனைகள் ஆறு தங்கம் மற்றும் ஒரு வெள்ளிப் பதக்கங்களை வென்றனர்